ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதரபாத் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது

அப்போது கோவிட் கட்டுப்படுத்துதல் நடவடிக்கைகளில் இருநாடுகளும் ஒத்துழைத்து செயல்படுவது மற்றும் உலகளாவிய நடவடிக்கை ஆகியவை குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர் இருநாட்டு மக்களிடையேயான தொடர்பு வர்த்தகம் பாதுகாப்பு பருவநிலை சுகாதாரம் ஆகிய துறைகளில் அடுத்த பத்தாண்டுகளுக்கு மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பல்வேறு நகரங்களில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான கடற்படையின் சார்பில் மருத்துவமனைகள் திறக்கப்பட்டுள்ளதாக தலைமை தளபதி பிரதமரிடம் கூறினார் கடற்படையின் மருத்துவ பணியாளர்களும் பல்வேறு இடங்களில் கோவிட் தடுப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஆக்ஸிஜன் செநிவூட்டும் உபகரணங்கள் உள்ளிட்டவை பஹ்ரைன் கத்தார் குவைத் மற்றும் சிங்கப்பூர் நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் கடற்படை தலைமை தளபதி பிரதமரிடம் விளக்கினார்

கோவிட் சூழ்நிலை காரணமாக கொல்கத்தாவிலுள்ள ஆளுநர் மாளிகையில் எளிமையான முறையில் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது முன்னதாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரணாமுல் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது அப்போது சுட்டப்பேரவை கட்சி தலைவராக செல்வி மம்தா பேனர்ஜி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அக்கட்சியின் பொது செயலாளர் திரு பார்த் சேட்டர்ஜி அறிவித்தார் திரு பீமன் பேனர்ஜி சுட்டப்பேரவை தலைவர் பதவிக்கு போட்டியிடவுள்ளார் பின்னர் ஆளுநர் மாளிகை சென்ற செல்வி மம்தா பேனர்ஜி ஆளுநர் திரு ஜக்தீப் தன்கரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார் இதையடுத்து செல்வி மம்தா பேனர்ஜியை ஆட்சியமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார் என்று ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணி மீண்டும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைளில் ஈடுபட்டு வருகிறது இது தொடர்பாக அக்கட்சியின் அலுவலகத்தில் இன்று கூட்டம் நடைபெறவுள்ளது முன்னதாக முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் ஆளுநர் திரு ஆரிப் முகமது கானை சந்தித்து தமது ராஜிநாமா கடிதத்தை அளித்தார் புதிய அரசு அமைக்கும் வரை முதலமைக்சர் பதவியில் நீடிக்குமாறு அப்போது ஆளுநர் கேட்டுக்கொண்டார் இதற்கிடையே கோவிட் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பதவியேற்பு விழா குறித்து இதுவரை முடிவு ஏதும் எடுக்கவில்லை என்று திரு பினராயி விஜயன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சர் யார் என்பது குறித்து கட்சியின் நாடாளுமன்ற குழு முடிவு செய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில பிஜேபி தலைவர் திரு ரஞ்ஜித் குமார் தாஸ் கட்சியின் சார்பாக பார்வையாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டு முதலமைச்சர் நியமனம் தொடர்பாக தமது அறிக்கையை அவர் அளிப்பார் என்று கூறினார்

கோவிட் தொற்றுக்கு எதிரான சவால்கள் தடுப்பு மருந்து உற்பத்தியை அதிகரிப்பதில் கவனம் மற்றும் விநியோகம் ஆகியவை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் இந்தோ பசிபிக் ஐ நா பாதுகாப்பு கவுன்சில் மியான்மர் நிலவரம் பருவநிலை மாற்றம் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியாவிற்கு ஆக்ஸிஜன் மற்றும் ரெம்டிசிவர் மருந்துகளை அனுப்பி உதவியதற்காக அமெரிக்காவிற்கு இந்தியாவின் சார்பில் திரு ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக்கொண்டார்

இதன்படி

ஊரகப் பகுதிகளில் உள்ள அழகு நிலையங்கள் இயங்கவும் தடை விதிக்கப்படுகிறது

தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகள் வெளியானதை அடுத்து முதலனம்ச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அவரது ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை பதவியில் நீடிக்குமாறு முதலமைச்சரிடம் கேட்டுக்கொண்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

திமுக சுட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்வு செய்வதற்காக அக்கட்சியின் புதிய சுட்டமன்ற உறுப்பினா்கள் கூட்டம் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமயில் சென்னையில் இன்றுமாலை நடைபெற உள்ளது இக்கூட்டத்தில் திமுக சுட்டமன்ற கட்சித் தலைவராக திரு மு க ஸ்டாலின் முறைப்படி தேர்வு செய்யப்பட உள்ளார் அதன்பின் அவர் ஆளுநரை சந்தித்து தமது தலைமையில் புதிய ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் புதிய அரசின் பதவி பிரமாண நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையிலேயே மிகவும் எளிமையான முறையில் நடைபெறும் என்று திரு மு க ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்துள்ளார்

மத்திய அரசின் நிதியுதவியுடன் இபங்கும் அனைத்து கல்வி நிறுவனங்களும் இம்மாதம் நடத்த திட்டமிட்டிருந்த நேரடி தேர்வுகளை ஒத்தி வைக்க வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதரபாத் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது

முன்னதாக கொல்கத்தா அணி வீரர்கள் வருன் சக்கரவர்த்தி சந்தீப் வாரியர் ஆகியோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது